விமானநிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா அன்பான வரவேற்பு அளித்தார்

நோக்கி இருநாடுகளும் இணைந்து நடைபோடும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நடைபெறவுள்ளது

இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பங்களாதேஷில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை அந்நாட்டின் தலைநகர் டாக்கா சென்றார் விமானநிலையத்தில் அந்நாட்டின் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா பிரதமருக்கு அன்பான வரவேற்பு அளித்தார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் ரானுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

பங்களாதேஷின் தேசிய தினத்தையொட்டி இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் திரு மோடி கவுரவ விருந்தினராக பங்கேற்கவுள்ளார் மேலும் பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்த வங்கபந்து ஷேக் முஜீபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழா இந்தியா பங்களாதேஷ் இடையேயான தூதரக உறவுகள் ஏற்பட்ட ஐம்பதாவது ஆண்டு விழா பங்களாதேஷ் விடுதலை பெற்றதன் ஐம்பதாவது ஆண்டு விழா ஆகியவற்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்கவுள்ளார் இந்த பயணத்தின்போது பங்களாதேஷ் அதிபர் திரு அப்துல் ஹமீத் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா வெளியுறவு அமைச்சர் திரு ஏ கே அப்துல் மோமன் ஆகியோர் பிரதமர் திரு மோடியை சந்திக்கவுள்ளனர் இந்த சந்திப்பிற்குபின் இந்தியா பங்களாதேஷ் இடையே சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பங்களாதேஷில் உள்ள தொன்மை வாய்ந்த ஜஷோர் ஈஸ்வரி காளிக்கோவிலுக்கும் பிரதமர் சென்று வழிபாடு செய்வார் பங்களாதேஷின் கூட்டாளியாக இந்தியா நீடிக்கும் என்றும் பொன்னான எதிர்காலத்தை நோக்கி இருநாடுகளும் இணைந்து நடைபோடும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆண்டில் இந்தியா பங்களாதேஷ் நட்புறவுக்கான குழாய் வழி பாதை அக்கவுரா அகர்த்தலா ரயில்பாதை போன்ற முக்கியமான திட்டங்கள் நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் இத்தகைய இணைப்புகள் இருநாடுகளுக்கும் இடையேயான வணிகத்தை அதிகரிக்கும் என்றும் ஒத்துழைப்புக்கான புதிய தளங்கள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

வேறு சில நாடுகளை போல் தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய இந்தியா தடை எதையும் விதிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் கூறின

இதற்கிடையே மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களின் முதல்கட்ட தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

கர்நாடகாவில் பெல்காம் ஆந்திரபிரதேசத்தில் திருப்பதி ஜார்க்கண்ட்டில் மதுப்பூர் ஒடிசாவில் பிப்பிலி மத்தியபிரதேசத்தில் டாமோ ராஜஸ்தானில் ராஜ் சமந்த் ஆகிய தொகுதிகளில் அடுத்தமாதம் பதினேழாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இவைத்தவிர பல்வேறு மாநிலங்களில் பதினான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் பிஜேபி வெளியிட்டுள்ளது தமிழக சுட்டப்பேரவைக்கான தேர்தலில் பிரச்சாரம் நிறைவடைய பத்து நாட்கள் உள்ளநிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தென்காசி மாவட்டத்திலும் பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகள் தாராபுரத்திலும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத் மதுரை மாவட்டத்திலும் இக்கட்சியின் மாநிலச் செயவாளர் திரு பாலகிருஷ்ணன் சென்னையிலும் பிரச்சாரம் செய்கின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் சென்னையிலும் அமுக பொதுச்செயவாளர் திரு டிடிவி தினகரன் கருர் நாமக்கல் மாவட்டங்களிலும் மக்கள் நீதிமய்யத் தலைவர் திரு கமலஹாசன் மதுரை மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருப்பூர் வடக்கு பகுதியிலும் பிரச்சாரம் செய்கின்றனர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்படும் தபால் வாக்குகள் பாதுகாக்கப்படும் இடங்களில் கண்காணிப்பு காமிராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

ஆளால் இதன்படி பட்டியல் வழங்கப்படவில்லை எனக்கூறி மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஆஜராள தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தற்போதைய நிலையில் புதிய நடைமுறையை மேற்கொள்வது சாத்தியமில்லை என்று வாதிட்டார் இதை பதிவு செய்த நீதிபதிகள் திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இரு வழக்குகளையும் முடித்து வைத்தனர் மகாராஷ்ட்ரா மாநிலம் மும்பையில் புறநகர் பகுதியிலுள்ள கோவிட் நோயாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட மருத்துவமனையில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரும் தீவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் மயக்கமடைந்தனர்

இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்கு புனே யில் தொடங்குகிறது பகலிரவு ஆட்டமாக நடைபெறும்